தமிழகசட்டப்பேரவையில் ஆளுநர் உரைமீதானவிவாதம் இன்றுதொடங்குகிறது ஒய்வூதியதாரர்களுக்குபுதியஒய்வூதியக் கொள்கையைஅறிமுகப்படுத்தும் திட்டம் ஏதுமில்லைஎன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

நூற்றாண்டுவிழாவைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார் ஐஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் மும்பைஅணி இரண்டுக்கு ஒன்றுஎன்றகோல் கணக்கில் கேரளாஅணியைவென்றது இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபயிர்களைமத்தியக் குழுவினர் இன்றுபார்வையிட்டுஆய்வு செய்யஉள்ளனர் உள்துறை இணைச்செயலர் திருஅசுதோஷ் அக்ளிஹோத்ரிதலைமையிலானமத்தியக் இதற்காக குழுவினர் சென்னைவந்துள்ளனர் இரண்டுகுழுக்களாகபிரிந்து ஒரு குழு திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி சிவகங்கை மாவட்டங்களிலும் மற்றொருக்குழு புதுக்கோட்ட தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறைமற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் ஆய்வு செய்யஉள்ளனர் நாளைவரைஆய்வுப்பணியைமேற்கொள்ளும் இக்குழுவினர் சனிக்கிழமை புதுதில்லிதிரும்புகின்றனர் தமிழகசட்டப்பேரவையில் ஆற்றியஉரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானத்தின் ஆளுநர் மீதானவிவாதம் இன்றுதொடங்குகிறது நாளை இந்தவிவாதத்திற்குபதிலளித்துமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉரையாற்றஉள்ளார்

கூடுதல் வகுப்பறைகள் தேவைப்படும் போதபள்ளிகளில் உள்ளஆய்வகம் நூலகம் கூட்டரங்கம் போன்றவற்றையன்படுத்தி முழு வேளையாகபள்ளிகள் செயல்படலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது சிலபள்ளிகளில் தனிநபர் இடைவெளியைப் பின்பற்றும் போது இடம் இருமடங்கு தேவைப்படும் என்பதால் அங்குவகுப்புகளைஒருநாள் விட்டுஒருநாள் நடத்தலாம் என்றும் இரண்டுவேளைகளாகப் பிரித்தும் பள்ளிகளை இயக்கலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறைஅறிவித்துள்ளது

நேற்றுமாலைமக்களவை கூடிய போது மக்களவைகாங்கிரஸ் குழு தலைவர் திருஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தில்லியில் விவசாயிகள் நடத்திவரும் போராட்டம் குறித்தபிரச்னையைஎழுப்பினர் குடியரசுத் தலைவர் உரைக்குநன்றிதெரிவிக்கும் விவாதத்தின் மீது இது தொடர்பாகஉறுப்பினர்கள் தங்களதுகருத்துக்களைதெரிவிக்கலாம் என்றுஅவைத் தலைவர் திருஓம் பிர்லாபலமுறைகூறியபோதும் அதைஏற்கமறுத்தளதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் இப்பிரச்னைகுறித்துதனியாகவிவாதிக்கவேண்டுமென்றுகோரிக்கைவிடுத்தனர்

மத்தியஅரசில் பணியாற்றிஒய்வு பெற்றவர்களுக்கு புதியஒய்வூதியக் கொள்கையைஅறிமுகப்படுத்தும் திட்டம் ஏதுமில்லைன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

விவசாயிகள் போராட்டத்தில் காங்கிரஸ் முத்ததலைவர் திருராகுல்காந்திஅரசியல் ஆதாயம் தேடமுயற்சிப்பதாகபிஜேபிகுற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியபிஜேபிசெய்தித் தொடர்பாளர் திருசம்பித் பத்ரா போராட்டத்தில் ஈடுபடுமாறுவிவசாயிகளைதிருராகுல்காந்தி தூண்டிவிடுவதாகக் கூறினார் போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயஅமைப்புகள் தாங்கள் எந்தஒருஅரசியல் கட்சியையும் சாராதவர்கள் என்றும் தில்லிபோராட்டம் அரசியல் இயக்கம் அல்லஎன்றும் கூறும் போது அவர்கள் சார்பாக திருராகுல்காந்திபேசுவதுஏன் என்றுஅவர் கேள்விஎழுப்பினார் அனைத்துரப்பு மக்களின் வளர்ச்சியைநோக்கமாகக் கொண்டுபிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

நேற்று தஞ்சைஅரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசிபோட்டுக் கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சௌரிசௌவ்ராசம்பவத்தைநினைவு கூரும் வகையில் சிறப்பு தபால் தலையும் அவர் வெளிடஉள்ளார் இதையொட்டிபிரதமர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் இந்தியசுதந்திரப் போராட்டவரவாற்றில் சௌரிசௌவ்ராசம்பவம் முக்கியத்துவம் வாய்ந்ததுஎன்றுகூறியுள்ளார்

இதனால் ஒத்துழையாமை இயக்கத்தை இடையிலேயேகைவிடுவதாககாந்தியடிகள் அறிவித்தார் இந்தசம்பவத்தின் நூற்றாண்டுவிழா இன்றுமுதல் ஒராண்டுகாலம் கொண்டாடப்படுகிறது

தில்லிவிவசாயிகள் போராட்டத்திற்குஆதரவளிக்கவில்லைஎன்றுவெளியுறவுத்துறை எந்தஒருநாடும் இணைச்சர் திருமுரளிதரன் தெரிவித்துள்ளார்

தேசியசாலைபாதுகாப்பு மாதத்தைமுன்னிட்டுகன்னியாகுமரிமாவட்டம் மார்த்தாண்டத்தில் விழிப்புணர்வு பேரணிநேற்றுநடைபெற்றது கோவைமாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டஊராட்சிக்குழுகூட்டம் தலைவர் அதன் திருமதிசாந்திமதிஅசோகன் தலைமையில் நடைபெற்றது